தலைவரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதங்களை மீண்டும் வழங்கியுள்ளனர் இப்பிரச்சிளை தொடர்பாள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீன்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது

நடைபெற்று வரும் வழககு விசாரணைக்கு தடை விதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது

டாலராக உயரும் என இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இங்கிலாந்து தகுதி பெற்றுள்ளது

கர்நாடகாவில் ராஜினாமா செய்த உறுப்பினர்களின் கடிதங்கள் உரிய நடைமுறையை பின்பற்றி வழங்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கவுள்ளதாக அம்மாநில சுட்டப்பேரவை தலைவர் கூறியுள்ளார்

தங்களது ராஜினாமா கடிதங்களையும் பேரவைத் தலைவரிடம் அவர்கள் நேரில் அளித்தனர் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுட்டப்பேரவை தலைவர் உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துள்ளனரா அல்லது இதற்காக உந்தப்பட்டுள்ளனரா என்பது குறித்து ஆராய்ந்து ஜனநாயக முறைப்படி நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக கூறினார் முன்னதாக இந்த பத்து பேரும் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சள் கோகோய் தலைமயிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது சட்டப் பேரவைத் தலைவரை சந்திக்குமாறு உத்தரவிடப்பட்டது அரசியல் பரபரப்பு மற்றும் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இடையே கர்நாடக முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தலைமையில் அம்மாநில அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது பிரச்சினைக்கு தீர்வு கானும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனினடயே அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் அளித்த ராஜினாமா கடிதங்கள் மீது தாம் எடுத்துள்ள முடிவு குறித்து கர்நாடக சுட்டப் பேரவைத் தலைவர் இன்று உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரயில்வே துறையில் பயணிகளின் பாதுகாப்பு துய்மை வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக ரயில்வே இணையமைச்சர் திரு சுரேஷ் அங்காடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் ரயில்வேதுறை மீதான விவாதத்தில் பேசிய அவர் ரயில்களில் தூய்மையை நிலைநாட்ட மக்களவை உறுப்பினர்கள் உதவ வேண்டும் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஆட்சி காலத்தில் ரயில்வே துறையில் முதலீடுகள் இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ரயில்வேயை மேம்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் மோசமான நிலையில் இத்துறை உள்ளதாகவும் கூறினார் ரயில்வேயின் வருமானம் குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் இதனை தனியாராக்க அரசு முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்திவிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அஇஅதிமுக திமுக சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களும் பா ம க மற்றும் மதிமுக சார்பில் தலா ஒரு உறுப்பினரும் மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளனர் அதிமுகவின் திரு அ முகமது ஜான் திரு என் சந்திரசேகரன் ஆகியோரும் அந்தக் கூட்டணியில் உள்ள பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமனி ராமதாகம் பின்னர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்துப் பெற்றனர் திமுக உறுப்பினர்கள் திரு சண்முகம் திரு வில்சன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆகியோர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அன்ணா நினைவிடத்திலும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் மலரஞ்சலி செலுத்தினர் குடியரசுத் தலைவர் திரு

இன்று பிற்பகல் சென்னை வரும் அவர் காஞ்சிபுரம் சென்று அத்திவரதரை தரிசனம் செய்கிறார் நாளை சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவுள்ளார்

குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விஜய் மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது ஏற்கெனவே இந்த விவகாரத்தில் மும்பை சிறப்பு நீதிமன்றம் விஜய் மல்லையாவை பொருளாதார குற்றவாளி என அறிவித்ததையடுத்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் தொடங்கின இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என கூறியுள்ளது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நிதியஸமச்சர் திரு சுதிர் முங்கன் திவார் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா இக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் குறித்து ஆலோசளை வழங்கவுள்ளதாகக் கூறினார்

மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக விபத்துக்கள் அதிகம் ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அங்கு சாலை விரிவாக்கம் செய்யும் பணி மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

ஹிமாச்சலப்பிரதேசத்தில் சாலை போக்குவரத்துக்கு மாற்றாக ரோப்வே பயன்பாட்டை அதிகரிக்குமாறு அவருக்கு திரு நிதின் கட்கரி ஆலோசனை வழங்கினார்

இதுவரை இல்வாத அளவிற்கு இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான குடியேற்றம் குறித்த ஐந்தாம் கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சஞ்ஜீவ் அரோரா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை இயக்குநர் திரு பராஸ்கிவி மின்ச்சோ ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் உள்ள ஆம்னோ பகுதியில் பாதுகாப்புப்படையினர் மீது அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிவடி கொடுத்ததை அடுத்து தீவிரவாதிகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறியதாக அதிகாரிகள் கூறினர் இந்த தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் தரப்பில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அவர்கள் கூறியுள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது

முன்னதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் இங்கிலாந்தின் எண்ணெய் கப்பலை ஐந்து ஈரான் கடற்படை கப்பல்கள் வழிமறித்ததாகக் கூறியுள்ளது இதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவத் ஜரீஃப்பும் மறுப்பு தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆளும் ரனில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது

அமெரிக்க ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா மற்றும் பிரணாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்